புதுச்சேரிநாராயணசாமி புதுச்சேரியில் பரபரப்பான சூழ்நிலையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பில் தோல்வி அடைந்ததை அடுத்து காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி இழந்துள்ளது இதை அடுத்து முதலமைச்சர் பதவியில் இருந்து திரு வி நாராயணசாமி விலகி உள்ளார் சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கு முன்பாகவே அவையில் இருந்து வெளியேறிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் ஆளுநர் மாளிகைக்குச் சென்று தங்களது பதவி விலகல் கடிதத்தை புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தர்ராஜனிடம் இன்று வழங்கினார்கள் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் திரு ஆர் சிதம்பரநாதன்

சட்டமன்றத்தில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பில் தோல்வி அடைந்ததை அடுத்து தாங்கள் பதவி விலகுவதாக திரு வி நாராயணசாமி துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் விலகல் கடிதத்தை கொடுக்க வைத்தது வாக்கெடுப்பு நடத்தப்படும் வரை கூட திரு நாராயணசாமியும் அவரது கட்சி உறுப்பினர்களும் அவையில் இல்லாமல் வெளியேற முற்பட்டனர் அவர்களை அவையில் இருக்குமாறு அவைத் தலைவர் திரு விபி சிவக்கொழுந்து கேட்டுக் கொண்ட பின்னரும் அவர்கள் வெளியேறியதை அடுத்து நம்பிக்கை கோரும் தீர்மானம் தோல்வி அடைந்ததாக அவைத் தலைவர் அறிவித்தார் மறுதேதி குறிப்பிடபடாமல் அவையும் ஒத்தி வைக்கப்பட்டது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசுக்கு கடந்த ஒன்றரை ஆண்டுக்கு முன்பு பிரச்சனை தொடங்கியது என்றே சொல்லலாம் பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரசுக்கு எதிராக போர்க் கொடி தூக்கியதை அடுத்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் சமீபத்தில் பொதுப் பணித்துறை அமைச்சர் திரு ஆ நமச்சிவாயம் ஊசுடு தொகுதி உறுப்பினர் திரு தீப்பாய்ந்தான் ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்து விட்டு பாஜக வில் சேர்ந்ததை அடுத்து அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டது தொடர்ந்து சுகாதாரத் துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் திரு ஜான்குமார் ஆகியோர் அடுத்தடுத்து பதவி விலகியதை அடுத்து ஆளும் கட்சியின் பலம் குறைந்தது

அவை நடவடிக்கை முழுவதும் வீடியோ பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் திரு லட்சுமி நாராயணன் திமுக உறுப்பினர் திரு வெங்கடேசன் ஆகியோர் நேற்று தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தனர் திரு வி நாராயணசாமி தனது கட்சி உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் சட்டமன்றத்தில் தனது அரசு மேற்கொண்ட பணிகளையும் மத்திய அரசும் துணை நிலை ஆளுநரும் கொடுத்த நெருக்கடிகளுக்கு இடையிலும் தாங்கள் ஆட்சி புரிந்ததாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை குறிப்பிட்டு பேசினார் இதை அடுத்து நியமன உறுப்பினர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இருக்கிறதா என்று அவைத் தலைவரிடம் அரசு கொறடா திரு அனந்தராமன் கேள்வி எழுப்பினார் அப்போது எதிர்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் நியமன உறுப்பினர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்துள்ளதாக குறிப்பிட்டனர் அப்போது அவையில் காரசாரமான விவாதம் நடைபெற்றது இந்த நிலையில் அடுத்து வாக்கெடுப்பிற்கு கூட காத்திராமல் அவையில் இருந்து வெளியேறி ஆளுநரை சந்தித்து தனது பதவி விலகல் கடிதத்தை வழங்கினார் திரு நாராயணசாமி தலைமையிலான அரசு பதவி விலகியதை அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று எதிர்கட்சியினர் தங்கள் முடிவினை வெளிப்படுத்தவில்லை மே மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் புதுச்சேரியில் குடியரசு தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படுமா அல்லது எதிர்கட்சியினர் ஆட்சி அமைக்க கோரினால் அவர்களை ஆட்சி அமைக்க அனுமதிப்பாரா என்று ஆளுநர் எடுக்கும் முடிவு இன்று மாலைக்கு மேல் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நியமன உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்க அனுமதிக்க கூடாது என்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்றும் தாங்கள் சொன்ன கருத்துக்களை அவைத் தலைவர் ஏற்காத காரணத்தால் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்ததாகவும் தொடர்ந்து துணை நிலை ஆளுநரை சந்தித்து தங்களது பதவி விலகல் கடிதத்தை வழங்கியதாகவும் திரு வி நாராயணசாமி கூறி உள்ளார்

புதுச்சேரி சட்டமன்றத்தில் திரு வி நாராயணசாமி தலைமையிலான அரசு நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பில் தோல்வி அடைந்ததை அடுத்து செய்தியாளர்களைச் சந்தித்த திரு ரங்கசாமி நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பில் திரு நாராயணசாமி மிகவும் மோசமாக தோல்வி அடைந்துள்ளார் என்று குறிப்பிட்டார் கடந்த தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகள் பற்றியும் அவற்றில் எவை எல்லாம் செயல்படுத்தப்பட்டன என்று பேசாமல் மத்திய அரசு மீது குற்றம் சாட்டுவதில் தான் திரு நாராயணசாமி நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆற்றிய உரையில் கவனம் செலுத்தினார் என்றும் அவர் கூறினார் அரசு மீது காங்கிரஸ் உறுப்பினர்கள் நம்பிக்கை இழந்த காரணத்தால் தான் பதவி விலகினார்கள் என்றும் ஆளும் கட்சியின் பலம் குறைந்த காரணத்தால் தான் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை எதிர் கட்சிகள் கொண்டு வந்ததாகவும் குறிப்பிட்ட திரு ரங்கசாமி திரு நாராயணசாமி நிறைவேற்றியதாக சொன்ன அனைத்து திட்டங்களும் முந்தைய என் ஆர் காங்கிரஸ் ஆட்சியின் போது தொடங்கப்பட்டவை என்றும் புதிய திட்டங்களை கொண்டு வருவதற்கு பதிலாக துணை நிலை ஆளுநரையும் மத்திய அரசையும் குற்றம் சாட்டுவதிலேயே காலத்தை கடத்தினார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் புதுச்சேரி ஸ்டாலின் புதுச்சேரியில் திரு வி நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசை பாஜக அரசு கவிழ்த்திருப்பதிற்கு எதிராக மக்கள் மன்றத்தில் முறையிடுவோம் என்று திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் கூறி உள்ளார் இதனிடையே நேற்று பதவி விலகிய தட்டாஞ்சாவடி திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் கட்சியில் அனைத்து பொறுப்புகளில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்படுவதாக திமுக அறிவித்துள்ளது

மேலும் உயிரிழந்தவரின் குழந்தைகளின் படிப்புச் செலவை அரசே ஏற்கும் என்றும் அறிவித்துள்ளார்

மத்திய மாநில பாதுகாப்பு முகமைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் இதற்கான ஆலோசனை கூட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர்

பொதுக் கூட்டம் ஒன்றிலும் பிரதமர் உரையாற்றுகிறார் பிரதமர்பாதுகாப்பு பாதுகாப்பு துறை தொடர்புடைய உற்பத்தியில் தனியார் துறை படைப்பாற்றல் ஆராய்ச்சி வடிவமைத்தல் மற்றும் தயாரிப்பில் முக்கிய பங்காற்றி பாதுகாப்பு சாதன உற்பத்தியில் நாட்டை தன்னிறைவு அடைய செய்ய முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறி உள்ளார்

பாதுகாப்பு துறையை நவீனப்படுத்த அரசு உறுத்திப் பூண்டுள்ளதையே இது காட்டுகிறது என்றும் அவர் கூறினார் பாதுகாப்பு தளவாடங்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலையில் இருப்பதை குறைக்க வேண்டியதன் அவசியம் குறித்து பேசிய பிரதமர் பாதுகாப்பு சாதன இறக்குமதியாளர் என்ற நிலையில் இருந்து ஏற்றுமதியாளர் என்ற வேண்டும் என்றும் கூறினார்